திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தாா் ப்ளாஸ்மா தானம் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார்

தேங்காய்பட்டனம் மீன்பிடி துறைமுகத்தில் தூர்வாரும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சா் திரு ஜெயக்குமாா் கூறியுள்ளாா் விநாயகர் சதர்த்தி பண்டிகையை அவரவர் வீடுகளிலேயே கொண்டாட வேண்டுமென்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது

நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிக்கும் வகையில் வெளிப்படையான வரி கட்டமைப்புத் திட்டத்தை பிரதமர் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசினார்

முகம் அறியா எளிமையான சிரமங்கள் அற்ற வரி செலுத்துவதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்காக நேர்மையாக வரி செலுத்துவோரின் பங்கு பராட்டுதலுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் வரி செலுத்த முன்வர வேண்டுமென்றும் பிரதமா் கேட்டுக் கொண்டாா் சுயசாா்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரி செலுத்துவோருக்கு உயரதிகாரம் வழங்கப்பட வேண்டுமென்ற பிரதமின் தொலைநோக்கு திட்டம் இதன்மூலம் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார்

வரி சீரமைப்பு நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் இது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் மூலம் வரி நிர்வாகத்தில் கூடுதல் தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதால் வெளிப்படைத் தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்தாா் இந்த திட்டத்தின் மூலம் வரி செலுத்தும் நடவடிக்கைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக ஆணையா திரு அருண்பரத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்

மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறையின் ஆணையா திரு அருண்பரத் பட்டாய கண்காயர்கள் திரு சுந்தர் திரு ராம் பிரபு ஆகியோர் பங்கேற்கின்றனர் மூத்த பத்திரிகைபாளர் திரு வெங்கடேசன் நெறிப்படுத்தும் இந்த நிகழ்ச்சி சென்னை அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் ப்ளாஸ்மா தானம் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் வலியுறுத்தியுள்ளாா்

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இரண்டு கிராமங்களில் குடிநீர் வழங்கும் பணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசு அறிவித்த நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு செயல்பாட்டில் உள்ளதன் காரணமாக பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை நிறுவுவதற்கும் ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கும் நீழ்நிலைகளில் கரைப்பதற்கும் அனுமதிக்க இயலாது என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விநாயகர் சதர்த்தி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தேவையான பொருட்களை வாங்க கடைகளுக்குச் செல்பவர்கள் முக கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

ஈரோடு மவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளா்களிடம் பேசுகையில் அவா் இவ்வாறு கூறினார்

முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து உரிய நேரத்தில் அஇஅதிமுக தலைமை அறிவிக்கும் என்று அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுளமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாக்குழுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாள்களிடம் அவர் பேசினார் சுட்டப்பேரவை தேர்தல் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் திரு முனுகாமி கூறினார் திமுக வின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஆயிரம்விளக்கு தொகுதி சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு கு க செல்வம் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கடசிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது